அமைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள முடிவிற்கு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று மூதல் தினசரி விசாரணை மேற்கொள்ள உள்ளது

கிரிக்கெட் போட்டி இன்று கயானாவில் நடைபெறவுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் இம்முடிவை வரவேற்று போபால் சிம்லா ஹரியானா பெங்களுரு அம்தாபாத் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மும்பையில் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இனிப்புகள் வழங்கி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஹரியானாவில் குர்கிராமில் இடம் பெயர்ந்துள்ள கஷ்மீர் மக்கள் மத்திய அரசின் முடிவை வரவேற்று கொண்டாடினார்கள்

முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருமான கவுதம் கம்பீர் ஜம்முகஷ்மீருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு மத்திய அரகக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் அவருடைய சக வீரர் சுரேஷ் ரெய்னாவும் இதனை வரவேற்றுள்ளார் மத்திய அரசின் முடிவு தைரியமான முடிவு என்று இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அஞ்சும் சோப்ரா கூறியுள்ளார் இதேபோல் குத்துச்சண்டை வீரர் மனோஜ்குமாரும் தமது கருத்தை வெளியிட்டுள்ளார் மத்திய அரசின் இந்த முடிவால் ஜமமு கஷ்மீர் மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டை வலிமை பெற செய்யும் என்று தொழிலதிபர்கள் கூறியுள்ளனர் ஜம்மு கஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு மறு சீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது மூலம் லடாக் பகுதியில் சுட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாக மாற்றும் முடிவிற்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இந்த வரலாற்று முடிவை வரவேற்று அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கொண்டாடினர் நாடு சுதந்திரம் அடைந்ததலிருந்து லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது தற்போது இது நிறைவேற்றப்பட இருப்பதால் சமூக வலைதளங்களில் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கொண்டதாக தகவல் தெரிவிக்கின்றன

இது குறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர் நாட்டின் இதர பகுதிகளில் வசிக்கும் மக்களைப் போல் ஜம்மு கஷ்மீர் மக்களும் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் பெற்று வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் தரமான கல்வி வளர்ச்சி அமைதி ஆகியவற்றை அம்மாநில மக்கள் விரும்புவதாகவும் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோருக்கு உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்தியநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தைரியமான முடிவின் மூலம் வரவாற்று பிழை திருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதே கருத்தை மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் வெளியிட்டுள்ளாா்

சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் ஒருங்கிணைப்பை வலிமைப்படுத்துவதற்கான எந்த முடிவையும் தாம் வரவேற்பதாக கூறினார் ஆனால் அது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தாா் மத்திய அரசின் இந்த முடிவால் ஜம்மு கஷ்மீரில் அமைதி நிலவி அம்மாநிலம் வளர்ச்சியடையும் என்று தாம் நம்புவதாக தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி நிறுவனருமான திரு அர்விந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளா் மாநில கட்சிகளான அஇஅதிமுக பகுஜன்சமாஜ் கட்சி பிஜு ஜனதாதளம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததால் மாநிலங்களவையில் ஜம்மு கஷ்மீர் தொடர்பான மசோதா எளிதில் நிறைவேறியது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் அம்மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் நேற்றிரவு ஆலோசனை நடத்தினாா் மாநிலத்தின் அமைதியை நிலவ செய்வதற்கு தேவையாள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அவர் அறிவறுத்தியதாக ஆளுநர் மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறினார் இக்கூட்டத்தில் ஆளுநரின் ஆலோசகர்கள் திரு கே விஜயகுமார் திரு கே கே சர்மா திரு கே ஸ்கந்தன் திரு பருக்கான் தலைமை செயலாளர் திரு பி வி ஆர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்தகொண்டனர் இந்நிலையில் ஜம்மு கஷ்மீர் தொடர்பான முடிவால் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது லடாக்கை சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு கஷ்மீரை சுட்டமன்றம் உள்ள யுனியன் பிரதேசமாகவும் செயல்பட இந்த மசோதா வகை செய்கிறது இத்துடன் ஜம்மு கஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொதுப் பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது

நாட்டில் சிறந்த மாநிலமாக வளர்ச்சி அடைய செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில மக்கள் கடந்த ஐந்தாண்டுகளாக அரசிடம் கோரிக்கை வைத்ததாக கூறினார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று முதல் தினசரி விசாரணை மேற்கொள்ள உள்ளது ஒய்வு பெற்ற நீதிபதி இப்ராஹிம் கலிபுல்லா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் சமரச பேச்சு தோல்வியடைந்ததை அடுத்து தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இவ்வழக்கை விசாரிக்க உள்ளது இந்த அமர்வில் நீதிபதிகள் திரு எஸ் ஏ பாப்டே திரு சந்திரசூட் திரு அசோக்பூஷன் திரு எஸ் ஏ நசீர் ஆகியேர் இடம் பெற்றுள்ளனர்

வாடகை தாய் முறையை ஒழுங்கு படுத்தும் மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது வர்த்தக ரீதியாக வாடகை தாய் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் நடைமுறைகளுக்கு முற்றுப் புள்ளி வைக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது வாடகைத் தாயாக உள்ள பெண்னுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு மற்றும் உரிய இழப்பீட்டை பெற்றுத் தருவதற்கு இந்த மசோதா வகை செய்வதாக இதனை தாக்கல் செய்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறினார் வாடகை தாய் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்யவும் இதில் வழிவகை காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் வாடகைதாய் முறைக்காக நாட்டில் மூவாயிரம் மருத்துவமனைகள் வரை சுட்ட விரோதமாக செயல்படுவதாக குறிப்பிட்ட டாக்டர் ஹர்ஷ் வர்தன் இதனை ஒழுங்குபடுத்துவதே இந்த மசோதாவின் நோக்கம் என்று தெரிவித்தாா்

வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சிபா் திரு சண்முகசுந்தரம் நேற்றைய வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்ததாகவும் வாக்காளா்களுக்கு பணம் கொடுத்ததாக புகாா் ஏதும் வரவில்லை என்றும் தெரிவித்தாா் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் மழழ எச்சரிக்கை காரணமாக வாக்கு எண்ணிக்கை பொறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இத்தொகுதியில் பதிவான வாக்கு எண்ணிக்கை வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது

இந்திய நேரப்படி இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது போட்டியின் நேரடி வர்ணணையை அகில இந்திய வானொலி ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் ஒலிபரப்பு செய்யவுள்ளது